நரேந்திர மோடி இன்று பிற்பகல் புதுடில்லியில் போர்ச்சுகல் பிரதமர் திரு அன்டோனியோ கோஸ்டாவை சந்தித்துப் பேசினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் தொழில் துறை தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தினார் கிராமப்புற வளர்ச்சியில் உரிய கவனம் செலுத்தா விட்டால் பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமாகாது என்று மத்திய ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு

பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய புகார்கள் மீது போலீசார் உடனுக்குடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் புதுடில்லியில் போர்ச்சுகல் பிரதமர் திரு அன்டோனியோ கோஸ்டாவை சந்தித்துப் பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு அறிவியல் தொழில் நுட்பம் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப் படுத்துவதற்கான விரிவான செயல்திட்டம் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது

ராம் நாத் கோவிந்த் தலைமையில் இன்று புதுடில்லியில் நடைபெறும் ஏற்பாட்டுக் குழுவின் கூட்டத்திலும் போர்ச்சுகல் பிரதமர் கலந்து கொள்கிறார்

இந்நிலையங்களில் மெட்ரோ ரயில்கள் நின்று செல்லாது என்றாலும் மத்திய செயலக மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் மண்டி ஹவுஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ரயில் மாறி பயணிக்கும் வசதி தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே டெல்லி தலைநகர பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் இன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சரியான நேரத்தில் விமான நிலையத்திற்கு வந்து சேர முடியாத பயணிகளுக்கு கட்டணத்தை முழுமையாகத் திருப்பி அளிக்கவும் பயணிகள் விரும்பினால் அடுத்த விமானத்தில் பயணிக்கத் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் ஏர் இண்டியா நிறுவனம் முடிவு செய்துள்ளது டெல்லி விமான நிலையத்தில் இன்று பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வேறு பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் மற்றும் தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் தொழிலாளர் பிரச்சனைகள் மற்றும் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் குறித்தும் தொழிலாளர்களின் திறன் மற்றும் மறுதிறன் மேம்பாடு குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது வேலை வாய்ப்புத் திறனை மேம்படுத்துவது குறித்தும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அரசின் பல்வேறு திட்டங்களால் கூடுதல் பயன் விளையும் மறு சீரமைத்தல் சிறு குறு மற்றும் நடுத்தர வகையில் இத்திட்டங்களை தொழில்துறை மூலமான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க தனி நிதி அமைத்தல் மகாத்மாகாந்தி தேசிய வேலை உறுதி அளிப்புத் திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்குதல் சமூக நலத் திட்டங்களுக்கான செலவினங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் தொழிற்சங்க மற்றும் தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் முக்கிய தொழில்துறை தலைவர்களுடனும் பட்ஜெட்டுக்கு முந்தைய புரிவதை எளிமையாக்கி முதலீடுகளை பாதுகாக்க ஏதுவாக ஒழுங்குமுறைச் சூழலை மேம்படுத்துதல் எற்றுமதித் துறையின் போட்டித் திறனை அதிகரித்தல் நுகர்வை அதிகரிப்பதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை தொழில்துறை தலைவர்கள் இக்கூட்டத்தில் வெளியிட்டனர் இவ்விரு கூட்டங்களிலும் மத்திய நிதித் துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நிதித் துறைச் செயலர் திரு ராஜீவ்குமார் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்தியாவில் அமைதி நிலவுவதை விரும்பாத சில சக்திகள் நேபாளம் பூடான் போன்ற நட்பு நாடுகளின் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயல்வதை ஆயுத எல்லைக் காவல் படை தடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

ஆயுதக் காவல் படையில் துணிச்சலுடன் சிறப்பாக செயல்பட்டவர்களை அமைச்சர் இவ்விழாவின் போது கவுரவித்தார்

இன்று புதுடில்லியில் ஊரக வளர்ச்சித் துறைக்கான தேசிய விருதுகளை வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே மக்களின் வாழ்க்கை முறையில் காணப்படும் வித்தியாசங்களைப் போக்கத் தேவை இருப்பதாகக் கூறினார் நவீனத் தொழில்நுட்பங்கள் மூலமான எல்லா அடிப்படை வசதிகளையும் கிராமங்களுக்கு வழங்குதல் அவசியம் என்றும் வேளாண் துறையின் உற்பத்தித் திறனை அதிகரித்தால்தான் நாட்டிற்கே நல்லது என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒருங்கிணைந்த முறையில் இத்தகைய எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு கிராமங்களுக்கு அதிகாரம் அளித்தால் மட்டுமே கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு இடம் பெயர்வதைக் குறைக்க முடியும் என்றும் அவர் கூறினார்

கிராம நிலையில் வளர்ச்சித் திட்டங்களை அதிக எண்ணிக்கையில் செயல்படுத்தியதற்கான தங்க விருது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய புகார்கள் வரும்போது போலீசார் காவல் நிலைய அதிகார எல்லை குறித்து கவலைப்படாமல் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மத்திய உள்துறைச் செயலர் திரு அஜய் பல்லா எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

உலக அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களே அதிகமாக உள்ள போதிலும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இத்தகைய குற்றங்கள் குறைவு என்று மாநில காவல்துறை கூடுதல் இயக்குநர் திரு ரவி கூறியுள்ளார் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறையால் உருவாக்கப்பட்டு உள்ள காவலன் செயலி குறித்து சென்னையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் காவலன் செயலியில் மொபைல் எண்ணை மட்டுமே கொடுத்து பதிவு செய்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தப்படும் என்றார் தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்தினால் வாழ்வில் முன்னேறலாம் என்றாலும் தவறாகப் பயன்படுத்தினால் நாம் இரையாக நேரும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

இதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு வழங்க தடை கோரி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்பவர் தாக்கல் செய்த பொதுநலன் வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர் குடியுரிமை திருத்த சட்டத்தைக் கண்டித்தும் இது தொடர்பாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலைக் கண்டித்தும் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்